இனி விரிவான செய்திகள் மத்தியில் ஆட்சிப்பொறுப்பில் இருந்த முந்தைய அரசுகள் விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்கண்டில் மண்டல் அணைக்கு புத்தயிர் அளிப்பதற்கான பணிகளை இன்று தொடங்கிவைத்து அவர் பேசினார்

இன்று பிற்பகல் ஒடிசா செல்லும் பிரதமர் அங்கு பல்வேறு திட்டப்பணிகளையும் தொடங்கிவைக்க உள்ளார் ஜம்மு கஷ்மீரை ஷட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் பூஞ்ச் மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைப்பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தியும் கையெறி குன்டுகளை வீசியும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்புப்படை வட்டாரங்கள் தெரிவித்தன பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலுக்கு இந்திய தரப்பில் உரிய பதிவடி கொடுக்கப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன இதற்கிடையே ஜம்மு கஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்திற்கு உட்பட் இரண்டு இடங்களில் பாதுகாப்புப்படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச்சண்டை நடைபெற்று வருகிறது தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்புப்படையினர் அந்த பகுதிகளை சுற்றி வளைத்தனர் இதனையடுத்து இருதாப்புக்கும் இடையே துப்பாக்கிச்சண்டை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஹிஸ்புல் முஜாகிதினை சேர்ந்த சையத் சாஹிப் யூசிப்பின் ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இவர் மீதான வழக்குகளை விசாரித்து வரும் நீதிமன்றம் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை முடிப்பதற்கு கால அவகாசம் வழங்கியுள்ள நிலையில் ஜாமீன் வழங்க இயவாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக நிதி திரட்டியது தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டார்

சுட்டவிரோத பண பரிவர்த்தனை சுட்டத்தின்கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் உள்ள முகுல் சோக்சியின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான நீதித்துறை நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது

நாடு முழுவதும் இளைஞர்களிடையே விளையாட்டுத் திறனை கண்டறிவதற்கான உடல்திறன் சோதனை நடத்தப்படவுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியுள்ளர்

இளம் வயதிலேயே அவர்களின் விளையாட்டுத்திறனை கண்டறிந்து உரிய பயிற்சி வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் திறன் சோதனைக்கு பின்னர் ஆயிரம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் பொங்கல் தொகுப்பு மற்றும் பரிசுத் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கிவைக்கிறார் குடும்ப அட்டைதார்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு முந்திரி உலர் திராட்சை ஏலக்காய் உள்ளிட்டவை இந்த பொங்கல் பரிசில் இடம்பெற்றுள்ளது

ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்தின் மூவம் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு ஐ ஏ எஸ் தேர்வுக்கான பயிற்சி வழங்கப்படவுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சட்டப்பேரவையில் கேள்விநேரத்தின்போது அவர் இதனை தெரிவித்தார் அண்ணா நூலகத்திற்கு ஆறு கோடி ரூபாய் செலவில் புத்தகங்கள் வாங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார் சர்வதேச புத்தக காட்சி புதுதில்லியல் இன்று தொடங்கியது ஒன்பது நாட்கள் நடைபெறவுள்ள இதனை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தொடங்கிவைத்தார்

பள்ளி சீருடையில் வரும் மாணவர்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் அனுமதி இலவசம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கான அறிவிக்கையை ரயில்வே அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது

முன்றாண்டு டிப்ளமோ பொறியில் தேர்க்சி பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் இந்த தொகை மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு செலுத்த வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் கூறியுள்ளது இப்பிரச்சினை தொடர்பாக ஆய்வு செய்த உயர்நிலைக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ஏ கே கோயல் தலைமையிலான பெஞ்ச் இதற்கான உத்தரவை பிறப்பதித்தது உயர்நிலைக்குழு சமர்ப்பித்த அறிக்கையில் பெரும்பாவான நிலக்கரி சுரங்கங்கள் உரிமம் இல்லாமல் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது

அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தபோதிலும் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்படவில்லை

நாளையும் நாளை மறுநாளும் கனமழை இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது

தற்போது தாய்லாந்து அருகே நிலைகொண்டுள்ள இந்த புயல் சின்னம் இன்று பிற்பகல் அந்தமான் கடல்பகுதி நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஜெர்மனியில் அரசியல்வாதிகள் மற்றும் மிக முக்கிய பிரமுகர்கள் தொடர்பான ஆவணங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன அந்நாட்டு பிரதமர் திருமதி ஏஞ்சவா மெர்கலின் தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தகவல் கசிவு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அந்நாட்டு உளவுத்துறை கூறியுள்ளது முகவரி தொலைபேசி எண் அடையாள ஆவணங்கள் உள்ளிட்டவை கசிவான தகவல்களில் அடங்கும் என்றும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது உத்தரப்பிரசேத்தில் குளிரின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன்காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

கற்றுலாப்பயணிகளும் உள்ளுர்வாசிகளும் வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக்கொண்டுள்ளது மலையேற்றத்தில் ஈடுபடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

போதிய வெளிச்சமின்மை காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக்கொள்ளப்பட்டது

ஆசியக்கோப்பை கால்பந்து போட்டி அபுதாபியில் இன்று தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட் பக்ரைனை எதிர்கொள்கிறது நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டி இறுதி ஆட்டத்தில் குஜராத் இன்று பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது